ஊரகவளர்ச்சித் திட்டங்களைஅமல்படுத்துமாறுஅனைத்துமாநிலமற்றும் யூனியன் பிரரேசஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

ரவிசங்கா் பிரசாத்கேட்டுக் கொண்டுள்ளாா்

இன்றுகாலமானார் அவரதுமறைவுக்குபிரதமா் திரு

மூலம் பல்வேறுமாவட்டங்களுக்கு ஊரடங்கில் இருந்துகுறிப்பிடத்தக்கஅளவு தளர்வு இதன் கிடைக்கும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

முன்னதாகஉள்துறைஅமைச்சகத்தின் சாா்பில் நேற்றுஊரடங்கு குறித்துவிரிவானஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது

மத்தியஊரகவளர்ச்சித்துறைஅமைச்சர் நரேந்திரசிங் தோமர் திரு மாநிலஊரகவளா்ச்சிஅமைச்சா்களுடன் காணொலியில் கலந்துரையாடினார்

அப்போதுதிரு தோமர் மாநிலஅமைச்சர்களைகேட்டுக் கொண்டார்

மத்திய ஐல்சக்திதுறைஅமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களுடன் இது தொடர்பானபணிகளைமேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார்

பிரதமின் கிராமப்புற வீட்டுவசதிதிட்டத்தின்கீழ்

நரேந்திரசிங் தோமர் குறிப்பிட்டார்

ரவிசங்கள் பிரசாத் கூறியுள்ளார் மின்னணுவியல் தொழில்துறையினர் கூட்டத்தில் அவர்பேசுகையில்வாய்ப்புகளை இந்தியமின்னணுவியல் துறையினர் உரியமுறையில் பயன்படுத்திக்கொண்டு அந்ததுறையைவலுப்படுத்தவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார்

ரவிசங்கள் பிரசாத் குறிப்பிட்டார்

பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளாா் இந்தியஏற்றுமதிமேம்பட்டுகவுன்சிலின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனைநடத்தினார்

எந்தெந்ததுறைகளில் கவனம் செலுத்த முடியும் என்பதைஆராய்ந்துஅவற்றில் உலகசந்தையில் இந்தியஏற்றுமதியாளா்கள் முக்கிய இடத்தைபிடிக்கவேண்டும் என்றுஅவா் வலியுறுத்தினாா்

பியூஷ் கோயல் குறிப்பிட்டார்

புற்றுநோயால் பாதிக்கப்பட்டஅவர் கடந்தசிலமாதங்களாகவேதொடர்ந்துசிகிச்சைபெற்றுவந்தார் மும்பையில் மருத்துவமனைஒன்றில் அனுமதிக்கப்பட்டஅவர் இன்றுகாலைகாலமானார்

ஏராளமானவிருதுகளையும் அவர் பெற்றுள்ளார்

நரேந்திரமோடி திறமையின் இருப்பிடம் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

பாதுகாப்புத்துறைஅமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ரிஷிகபூர் தமதுநடிப்புத் திறமையாலும் தனித்துவமானஅடையாளத்தாலும் ரசிகர்களின் மனதில் இடம்பிடித்தவர் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

வெங்கய்யாநாயுடு பாராட்டுதெரிவித்துள்ளார் தொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் இது பதிவில்கடந்தசிலநாட்களாகமாநிலங்களவைஉறுப்பினா்களுடன் தொலைபேசியில் தாம் பேசியதாகவும் அவர்கள் தங்களதுபகுதிகளில் நோய்த்தடுப்பு மற்றும் மக்களுக்கானஉதவிபணிகளில் சிறந்தமுறையில் ஈடுபட்டுவருவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் இதனிடையேசிஷைறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மழழக்காலக் கூட்டத்தொடர் குறித்து மாநிலங்களவைதலைவரும் குடியரசுத் துணைத் தலைவருமானதிரு

அபுதாபிமற்றும் துபாயில் உள்ள இந்தியா்கள் அங்குள்ள இந்திய துதரகத்தின் இணையதள மூலமாக தங்களதுபெயர்களைபதிவு செய்துகொள்ளுமாறுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இதன் உரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளுடன் அங்குள்ளவர்களை மூலம் இந்தியாவிற்குதிருப்பிஅனுப்ப முடியும் என்றும் இந்திய துதரகம் கூறியுள்ளது ஊரடங்குநிறைவடைந்தபின்னர் விமானசேவைகள் தொடங்கப்பட்டபின்னர் இத தொடர்பாகமத்தியஅரசுமுடிவு எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளஇந்தியர்களின் நலனுக்கானஅனைத்துநடவடிக்கைகளும் சவூதிஅரேபியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அந்நாட்டில் சிக்கித்தவிக்கும் இந்தியர்களைமீண்டும் தாயகத்திற்குஅழைத்துவருவதற்கானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருவதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது இந்திய ஊழியர்களைபணியமர்த்திஉள்ளநிறுவனங்கள் அவர்களுக்குஉரியமுறையில் தங்குமிடவசதிகள் சுகாதாரவசதிகளைஏற்படுத்திகொடுக்குமாறுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்தாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது